அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் அரசு மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பிரான்ஸ் சென்றுள்ளார் பிராந்திய இடஒதுக்கீடு அடிப்படையிலான ஆசிரியர் நியமனத்தை புதுவை அரசு கைவிட வேண்டுமென மாநில சிபிஎம் கோரியுள்ளது

நாட்களில் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் அரசு மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று சட்டீஸ்கர் மாநிலம் ஐக்தல்பூ ரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் சட்டீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சியை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாகக் கூறினுர்

காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்தி கான்கோ தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் மத்திய அரசின் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை விமர்சித்தார் இன்று ராஜ்நந்த்காவ் உள்ளிட்ட இடங்களிலும் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சட்டீஸ்கரில் முதல் கட்ட சட்டமன்றத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவிற்கு வருகிறது

இதில் பெரும்பாலான தொகுதிகள் இடதுசாரித் தீவிரவாதத்தால் பாதிக்கப் பட்டவையாகும் மத்தியப்பிரதேசம் மற்றும் மிசோராம் சட்டமன்றத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது

கடைசி நாளான இன்று வரை தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களின் மொத்த எண்ணிக்கை பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப் படுகின்றன

பிரதமர் திருநரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை வாரணாசி யில் பல்வேறு திட்டங்களைத் தொடக்கி வைக்கிறார் வாரணாசி க்கும் ஹால்டியா விற்கும் இடையே கங்கை நதியில் பெரிய கப்பல்களை இயக்க ஏதுவாக மத்திய அரசின் நீர்வழிப்பாதை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் புதிதாகக் கட்டப்பட்டுள்ள மல்டி மோடல் முனையத்தை அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார்

மாலத்தீவுகளின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ள திரு இப்ராஹிம் ழுகம்மது சோலி யின் பதவி ஏற்பு விழாவில் பிரதமர் திருநரேந்திர மோடி கலந்துகொள்ள இருக்கிறார்

அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கொள்கையின் கீழ் மாலத்திவுகளுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள இந்தியா ஆர்வம் கொண்டுள்ள தாக அவர் கூறினூர் பிரதமர் திருநரேந்திர மோடி சிங்கப்பு ரில் நடைபெற உள்ள கிழக்காசிய உச்சி மாநாட்டில் கலந்துகொள்வார் என்றும் வெளியுறவு அமைச்சக செய்தித்தொடர்பாளர் அறிவித்தார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு

பிரெஞ்ச் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் தலைமையில் ஆர்க் டி ட்ரயம்ப் பில் நடைபெற உள்ள முதலாம் உலகப்போர் நிறுத்த நினைவு விழாவிலும் குடியரசுத் துணைத்தலைவர் திருவெங்கைய நாயுடு கலந்துகொள்கிறார் பாரீஸ் அமைதிப் பேரவை கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் அவர் சந்திக்க இருக்கிறார் வில்லே குஸ்லேன் பகுதியில் இந்திய போர் வீரர் நினைவுச் சின்னத்தை அவர் திறந்துவைத்து பிரான்சில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையிலும் உரையாற்றுவார் பலதரப்பு ஆலோசனைகள் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அரசு அமைப்புகளில் சிர்திருத்தம் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தும் வகையில் பாரீஸ் அமைதிப் பேரவைக் கட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிந்து செல்லவேண்டும் என்ற சுய ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுமென சென்னை உயர் நீதிமன்றம் கூறியுள்ளது ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்கக் கோரும் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகள் இவ்வாறு கூறினர்

ஆசிரியர் நியமனத்தை பிராந்திய இடஒதுக்கிடு அடிப்படையில் மேற்கொள்ளும் நடவடிக்கையை புதுவை அரச கைவிட வேண்டுமென சிபிஎம் மாநிலச்செயலர் திருராஜாங்கம் கோரியுள்ளார்

காவலர் நியமனத்தில் வயதுவரம்பை தளர்தத ஒப்புக்கொள்ளாத துணைநிலை ஆளுனர் தற்போது பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்தது எப்படி என்றும் அவர் வியப்பு வெளியிட்டார் தமிழக அரசைப் போலவே புதுவை அரசும் மக்களுக்கு பல்வேறு இலவசங்களை வழங்கி வருவதால் இலவசங்களை விமர்சிக்கும் சர்கார் திரைப்படத்திற்கு எதிராக புதுவை முதலமைச்சர் திருவி நாராயணசாமி யும் குரல் கொடுக்கவேண்டுமென சட்டமன்ற அஇஅதிமுக குழவின் தலைவர் திருஅன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்கார் திரைப்படம் பற்றிய பிரச்சனை தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்தும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி பரிசிலிக்க வேண்டும் என்றுர் புதுவையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பன்றிக் காய்ச்சல் டெங்குக் காய்ச்சல் மற்றும் மர்மக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களுக்கு போதிய மருத்துவ வசதிகள் இல்லை என்று திருஅன்பழகன் குற்றம் சாட்டினுர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவேண்டிய அரசு அவ்வாறு செய்யத் தவறி விட்டதாகவும் கழிவுநீர் கால்வாய்கனை தூர்வாரிய குப்பைகள் சாலை ஒரத்திலேயே கொட்டப்பட்டுன கிடப்பதாகவும் அவர் கூறிஞர் புதுவையில் துணைநிலை ஆளுனர்

லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை இயக்க புதுவை அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டுமென புதுவை தெற்கு மாநில திமுக கோரியுள்ளது இன்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான திர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏஎப்டி மற்றும் குதேசி பாரதி பஞ்சாலைகளைப் போல லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையையும் அரசுச் செயலரின் அறிக்கை அடிப்படையில் மூடுவது நியாயமானதாக இராது என்று அந்தத் திர்மானம் கூறியது

மேலும் நடப்பாண்டு கரும்பு அரவையை டிசம்பர் மாதம் துவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் சேலம் மாவட்டம் தளவாய்பட்டியை சேர்ந்த சிறுமி ராஜலட்சுமி படுகொலை சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி மாணவ மாணவிகள் காமராஜர் சாலை சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது கொலையாளி தினேஷ் குமாருக்கு மரண தண்டனை வழங்குமாறு கோஷம் எழுப்பினர் இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் சமாதானம் செய்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர்

வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

கொச்சியில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ள தென்மாநில மீன்வளத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் ஆதிவாசிகளுக்கான உரிமை பாதுகாப்பு மசோதா போல மீனவர் உரிமைப் பாதுகாப்பு மசோதா ஒன்றை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவது குறித்து ஆலோசிக்க வேண்டுமென தேசிய மீனவ மக்கள் பேரவையின் தலைவர் திருஎம் இளங்கோ கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சகம் என்ற பெயரில் தனி அமைச்சகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்

இப்பிரச்சனை குறித்தும் தென்மாநில மீன்வளத் துறை அமைச்சர்கள் விவாதிக்க வேண்டுமென திருஇளங்கோ வலியுறத்திஞர் கடலோர மாநிலங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் மீனவர் அமைப்புகள் மற்றும் மீன்பிடித் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஆலோசனையுடன் தேசிய மீன்வள கொள்கை ஒன்றை தயாரிக்க தென்மாநில மீன்வளத் துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறத்த வேண்டுமென அவர் மேலும் கேட்டுக்கொண்டார் புதுவை ஜிப்ம ரில் மயக்கவியல் துறையின் கீழ் செயல்படும் ஜீவிர சிகிச்சைப் பிரிவு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வசதிகளுடன் மேம்படுத்தப் பட்டுள்ளது புதிய வசதிகள் அடங்கிய தீவிர சிகிச்சைப் பிரிவை ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் எஸ்விவேகானந்தம் நேற்று தொடக்கிவைத்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் அரசு மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு

பிராந்திய இடஒதுக்கீடு அடிப்படையிலான ஆசிரியர் நியமனத்தை புதுவை அரசு கைவிட வேண்டுமென மாநில சிபிஎம் கோரியுள்ளது